பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க ஒதுக்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது

செலுத்தப்பட்டுள்ளது

தடையில்லாமல் கிடைப்பதை உறுதிபடுத்துமாறு மத்திய மாநில அரசுகளை பிரதம் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் தொழிலாளர்கள் தினமான மே தினம் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது

எதிர்கொள்கிறது

நேற்று வெளியிடப்பட்ட இதற்கான அரசாணையில் மறுஉத்தரவு வரும் வரை இந்த நடைமுறை அமலில் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது

இதையடுத்து

நோய் தொற்று காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு இலவச உணவு தானியங்கள் எந்தவித பிரச்சினை இல்லாமல் கிடைப்பதை உறுதிபடுத்தமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார்

ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டத்தால் ஏராளமான மக்கள் இக்காலத்தில் பயனடைந்து வருவதாகவும் இந்தக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது முன்கள சுகாதாரப் பணியாளர்களுக்கான காப்பீட்டு திட்டத்தை மேலும் ஆறு மாதங்கள் நீட்டிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதோடு நிலுவையில் உள்ள காப்பீட்டு கோரிக்கைகள் மீது விரைந்து தீர்வு காணவும் சம்பந்தப்பட்ட துறையினருக்கு பிரதமர் அறிவுறுத்தினார்

வேளாண் உற்பத்தி குறித்த தேசிய மாநாடு ஒன்றில் நேற்று காணொளி காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர் எண்ணெய் வித்துகள் பருப்புகளை அதிக அளவில் உற்பத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறினார் சுயசா்பு இந்தியா திட்டத்தின் கனவை நிறைவேற்றும் வகையில் எடுக்கப்பட்டுள்ள இந்த நடவடிக்கையால் இப்பொருட்களின் இறக்குமதி கணிசமாக குறையும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழக சுட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட உள்ளன

தேர்தல் சிறப்பு செய்தி அறிக்கைகளை சென்னை வானொலி செய்திப்பிரிவு ஒலிபரப்ப உள்ளது

தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இந்த தேர்தல் சிறப்பு செய்தி அறிக்கைகளை அஞ்சல் செய்யும் தொழிலாளர்கள் தினமான மே தினம் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதை முன்னிட்டு தொழிலாளா்களுக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவா்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளன்

பிரபல திரைப்பட இயக்குநர் மறைந்த சத்யஜித்ரே திரைப்பட துறைக்கு ஆற்றிய பங்களிப்பை பெருமைப்படுத்தும் வகையில் அவர் பெயரில் வாழ்நாள் விருது ஒன்றை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளது இந்த ஆண்டு நடைபெற உள்ள இந்தியா சங்வதேச திரைப்பட விழாவில் இந்த விருது வழங்கப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது சத்யஜித்ரே நூற்றாண்டு விழாவை பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் ஒராண்டு கொண்டாடவும் திட்டமிடப்பட்டுள்ளது தென்தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் சேலம் தருமபுரி ஈரோடு திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்தோனேஷியாவில் காணாமல்போன நீாமூழ்கி கப்பல் பாலி தீவு அருகே மூன்று துண்டுகளாக உடைந்து கடலுக்கு அடியில் இருப்பதை மீட்பு படையினர் கண்டுபிடித்துள்ளனர்

ரயில்வே சரக்கு பிரிவு சேவைக்கான கட்டணத்தை ஆன் லைன் வாயிலாக செலுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டுள்ளது

விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்றிரவு ஏழரை மணிக்கு தில்லியில் நடைபெற உள்ள ஆட்டத்தில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது புள்ளி பட்டியலில் சென்னை அணி பத்து புள்ளிகளுடன் முதலிடத்தில் நீடிக்கிறது